மேற்கொண்டார்

கூறியுள்ளது

தில்லிஅணி இன்றுஹைதராபாத் அணியைஎதிர்கொள்கிறது

வலைதளத்தில் இக்கருத்தைபதிவு செய்துள்ளஅவர் வரிசெலுத்துவோரின் சமுக எண்ணிக்கையைஅதிகரிப்பதற்கும் இது உதவிகரமாக இருந்ததுஎன்றுகுறிப்பிட்டுள்ளார் நாட்டின் வளர்ச்சியைகருத்தில் கொண்டேவெளிப்படைத்தன்மைக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இந்தநடவடிக்கைஎடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார்

பண்டிகைக் காலத்தில் உள்ளுரில் உற்பத்திச் செய்யப்படும் பொருட்களைவாங்குவதற்குபொதுமக்கள் முன்னுரிமைஅளிக்கவேண்டும் என்றுஅவர் கேட்டுக்கொண்டார் மூலம் ஊரகூப் பகுதிகளில் உள்ளகைவினைக் கலைஞர்கள் பலனடைவார்கள் என்றும் அவர்க இதன் தெரிவித்தார் சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் கடல் சார் போக்குவரத்தைவலுப்படுத்தஉயர்முன்னுரிமைஅளிக்கப்பட்டு இருப்பதாகவும் அவர் கூறினார் நீர்வழிப்போக்குவரத்துசெலவினங்களைகுறைக்கஉதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார் கொண்டேநீர்வழிப் போக்குவரத்தைமேம்படுத்தமுக்கியத்துவம் இதனைகருத்தில் அளிக்கப்பட்டு இருப்பதாகவும் அவர் கூறினார்

பள்ளிகளைதிறப்பதுதொடர்பாகநாளைநடைபெறவுள்ளகருத்துக் கேட்புக் கூட்டத்தின் அடிப்படையில் முதலமைச்சர் உரியநடவடிக்கையைமேற்கொள்வார் என்றுபள்ளிகல்வித் துறைஅமைச்சர் திருகே செங்கோட்டையன் கூறியுள்ளார் ஈரோடுமாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகேசெய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

இன்றசென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் நீர் ஆதாரங்களைவலுப்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் மாநிலஅரசுமேற்கொண்டநடவடிக்கைகளைபட்டியலிட்டார் இதற்கிடையே நீர்நிலையைபாதுகாப்பதில் சிறந்தமாவட்டமாகபெரம்பலூர் மாவட்டம் தேர்வு செய்யப்பட்டிருப்பதமகிழ்ச்சிஅளிப்பதாகஉள்ளதுஎன்றுஆட்சியர் திருமதிவெங்கடபிரியாகூறியுள்ளார் எமதுசெய்தியாளருக்குஅளித்தபேட்டியில் அவர் இதனைத் தெரிவித்தார்

மத்திய மாநிலஅரசுகள் மேற்கொண்டநடவடிக்கைகாரணமாககுணமடைவோரின் எண்ணிக்கைதொடர்ந்துஅதிகரித்துவருவதாகவும் சுகாதாரத் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

இதுதொடர்பாக இன்றுஅவர் வெளியிட்டுள்ளஅறிக்கையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார்

எமதுசெய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

திருவள்ளள் மாவட்டம் கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகைநீர்தேக்ககட்டுமானப் பணிகளைஆட்சியர் திருபொன்னையா இன்றுபார்வையிட்டார் தூத்துக்குடிமாவட்டம் குலசேகரப் பட்டினத்தில் அமையவுள்ளராக்கெட் ஏவுதளம் தொடர்பானஅச்சங்களைகளையும் வகையில் மீனவர் சங்கப் பிரதிநிதிகளுடன் பேச்சுக்கள் நடத்தப்படும் என்றுஆட்சியர் திருசந்தீப் நந்துாரிகூறியுள்ளார்

சென்னைமாநகராட்சிக்குஉட்பட்டசோழிங்கநல்லூரில் மியாவாக்கிஎனும் நகர்ப்புற காடுகளைஉருவாக்கும் திட்டத்தைமாநகராட்சிஆணையர் திருபிரகாஷ் இன்றுதொடங்கிவைத்தார்

அபுதாபி யில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு ஏழரைமணிக்குதொடங்குகிறது இந்தப் போட்டியில் வெற்றிபெறும் அணிநாளைமறுநாள் நடைபெறும் இறுதியாட்டத்தில் மும்பைஅணியைஎதிர்கொள்ளும் மகளிர் டுவெண்டிடுவெண்டிசேலஞ்ச் கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டம் நாளைநடைபெறுகிறது

ஜெர்மனியில் நடைபெற்றுவரும் சர்வதேச்சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் தோல்வியடைந்தார்